பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவிலும் புதுச்சேரி காமராஜ் நகர் இடைத் தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளிலும் வாக்கு உட்பட எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது இமயமலைப் பகுதியில் பனிச் சிறுத்தைகளின் உள்ள எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணிகளை மத்திய அரசு இன்று தொடக்கியுள்ளது தமிழகத்திலும் புதுவையிலும் மழை சற்று குறையலாம் என்றாலும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நிறுவனமும் மூடப்படவோ தனியார் மயமாக்கப்படவோ மாட்டாது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கோதுமை பார்லி சூரியகாந்தி உள்ளிட்ட ராபி பருவப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது

மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தொலைதொடர்பு மின்னலைகளை தடுக்கக் கூடிய ஜாமர் கருவிகளை பொருத்த வேண்டும் என காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது

சட்டமன்றத் தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியின் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியும் இதில் அடங்கும் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி லாஸ்பேட் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் நாளை நடைபெற உள்ளது

வாக்கு எண்ணிக்கை மையத்தையும் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையையும் மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

காமராஜர் பாதுகாப்பு நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

இவ்வாண்டு டிரால் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதி ஜாகிர் மூசா வின் வாரிசாக கருதப்படும் அப்துல் ஹமீத் லெல்ஹாரி யும் இதில் அடக்கம் என்பதால் ஜம்மு காஷ்மீரில் ஏஜிஎச் தீவிரவாத அமைப்பு ஒழிக்கப்பட்டதாகவே கருத வேண்டும் என்றாலும் ஏதேனும் எச்சங்கள் மிஞ்சி இருக்கலாம் என்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு தில்பாக் சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியை தனி யூனியன் பிரதேசமாக செயல்படுத்துவதற்கான ஆயத்தப் பணிகளை லடாக் விவகாரங்கள் துறை தொடக்கியுள்ளது இமாலய எல்லைப் பிராந்தியத்தில் குளிர்காலம் வந்து விட்டதால் புதிதாக நியமிக்கப்பட உள்ள துணைநிலை ஆளுநருக்கு அலுவலகம் மற்றும் வசிப்பிடம் அமைத்து கொடுக்கவே தற்போது முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக லடாக் விவகாரங்கள் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

உலக பனிச் சிறுத்தை தினமான இன்று நாட்டில் உள்ள பனிச் சிறுத்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணிகளை மத்திய சுற்றுச் சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் தொடக்கி வைத்தார்

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

சிதம்பரம் ஐஎன்எக்ஸ் மீடியா பணச் சலவை வழக்கில் ஜாமீன் அனுமதி கோரி இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் நேற்று ஐஎன்எக்ஸ் மீடியா ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது

சிதம்பரம் தற்போது பணச் சலவை வழக்கு தொடர்பாக அமலாக்கப் பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்

புதுவையில் தொடர் மழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்குவதையும் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுதை தவிர்க்க அரசு முன் எச்சரிக்கை நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தாம் தமது சொந்த முறையில் உப்பளம் தொகுதி மக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கி வருவதாக தெரிவித்தார் இதற்கிடையே புதுவையில் அனைத்து பிரிவு நகராட்சி ஊழியர்களுக்கும் இலவச நிலவேம்பு குடிநீர் வழங்க மத்திய அரசு நிறுவனமான சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ளது

முருகன் டிஜிபி திரு பாலாஜி ஸ்ரீவாஸ்தவா விற்கு கடிதம் எழுதியுள்ளார் இதற்கு ஆதாரமான புகைப்படங்களையும் அவர் அக்கடிதத்துடன் இணைத்துள்ளார்

முருகன் கூறியுள்ளார்

கோரிமேடு சமுதாயக் கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட இவர்களை போலீசார் பின்னர் விடுவித்த போதிலும் இவர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்து அரசிடம் இருந்து உறுதிமொழி வேண்டும் என வலியுறுத்தியதால் பரபரப்பு நிலவியது

சிவக்கொழுந்து சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் அரசு சார்பில் அன்னாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் புதுவைச் சிவம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்திய கடல் மீன்கள் ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை மத்திய அரசு பிராந்திய மொழிகளில் வெளியிட்டு கடலோர மாநிலங்களை சேர்ந்த மீனவர்களின் அடிப்படையில் உரிய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என தேசிய மீனவ மக்கள் பேரவையின் தலைவர் திரு

இளங்கோ கோரியுள்ளார் முன்பு கடலோரப் பகுதி மேலாண்மை அறிக்கையில் திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு முயன்ற போது மீனவர் போராட்டங்களை தொடர்ந்து இத்தகைய ஆலோசனை பெறப்பட்டு உரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதை அறிக்கை ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இன்று பொறுப்பேற்றுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியை தாம் நிர்வகித்த அதே விதத்தில் நம்பகதன்மையை விட்டுக்கொடுக்காமல் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் நிர்வகிக்கப்படும் என்று சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஎஸ்என்எல் மற்றும் எம்டிஎன்எல் நிறுவனங்களுக்கு புத்துயிர் ஊட்டும் திட்டத்தை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவிலும் புதுச்சேரி காமராஜ் நகர் இடைத் தேர்தல் நடைபெற்ற தொகுதிகளிலும் வாக்கு உட்பட எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது இமயமலைப் பகுதியில் உள்ள பனிச் சிறுத்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணிகளை மத்திய அரசு இன்று தொடக்கியுள்ளது தமிழகத்திலும் புதுவையிலும் மழை சற்று குறையலாம் என்றாலும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது